ஐந்தாவது முறையாக இன்று பதவியேற்றுக் கொண்டார்

முறையாக இன்று பதவியேற்றுக் கொண்டாா்

விழாவில் பிம்ஸ்டெக் அமைப்பு உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள்

விடுத்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்துவிட்டது

இனி விரிவான செய்திகள் ஒடிஸா மாநில முதலமைச்சராக பிஜூ ஜனதாதள தலைவா் திரு நவீன் பட்நாயக் ஐந்தாவது முறையாக இன்று பதவியேற்றுக் கொண்டாா் தலைநகர் புவனேஸ்வரில் உள்ள இட்கோ பொருட்காட்சி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு

ஆறு பேர் ஏற்கனவே அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர்கள் முதலமைச்சராகப் பொறுப்பேற்ற திரு நவின் பட்நாயக்குக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஒடிஸா அரசுக்குத் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று அந்த வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் கூறியுள்ளார்

அருணாக்சல பிரதேச முதலமைச்சராக பிஜேபியை சேன்ந்த திரு பெமா காண்ட்டு இரண்டாவது முறையாக சற்று முன் பதவியேற்றுக் கொண்டார் தலைநகர் இட்டா நகரில் நடைபெற்ற விழாவில் மாநில ஆளுநர் திரு பி டி மிஸ்ரா திரு காண்ட்டுவுக்கும் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தாா்

நாட்டின் பிரதமராக திரு நரேந்திர மோடி இரண்டாவது முறையாக நாளை பதவியேற்கவுள்ளார் புதுதில்லியில் நடைபெறவுள்ள இவ்விழாவில் பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் கூறியுள்ளார் இவ்விழாவில் பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது அப்துல் ஹமீத் இலங்கை அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா கிர்கிஸ்தான் அதிபா் திரு கரன்பே ஜீன்பெக்கோவ் மியான்மர் அதிபா் திரு யூ வின் மின்ட் ஆகியோர் பங்கேற்கவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேபோல் மொரீஷியஷ் பிரதமர் திரு பிரவிந்த் குமார் ஜூக்நாத் நேபாள பிரதமர் திரு கே பி ஷர்மா ஒவி பூட்டான் பிரதமர் டாக்டர் லோட்டே ஷெரிங் தாய்லாந்து சிறப்பு பிரதிநிதி திரு கிரிசடா பூன்ராக் ஆகியோரும் விழாவில் பங்கேற்பது உறுதியாகியுள்ளது குடியரசுத்தலைவர் மாளிகையில் நாளை இரவு ஏழு மணிக்கு நடைபெறவுள்ள விழாவில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் திரு நரேந்திரமோடி மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார் இந்த விழாவில் பங்கேற்குமாறு மாநில ஆளுநர்களுக்கும் முதலமைச்ச்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிரதமரின் பதவியேற்பு விழாவில் கலந்துகொள்ளப் போவதாாக மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் மாலத்தீவு நாடாளுமன்றத்தின் தலைவராக அந்நாட்டின் முன்னாள் அதிபர் திரு முகமது நலீத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

துணை தலைவராக அதே கட்சியைச் சே்ந்த திரு ஏவா அப்துல்லா வெற்றிடெற்றாா்

நாடாளுமன்றத்தின் இரண்டாவது கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது அமெரிக்காவின் மிகச்சிறந்த நட்பு நாடாக இந்திய விளங்குகிறது என்றும் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையிலாள அரசுடன் இணைந்து செயல்பட அதிபர் திரு டொளால்டு ட்டிரம்ப் நிர்வாகம் விரும்புகிறது என்றும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு மார்கன் ஆர்ட்டேகஸ் கூறியிருக்கிறார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ இந்தியா வரும்போது இந்தியாவின் வெளியுறவு அளமச்சருடன் நடத்த உள்ள பேச்சுக்கள் குறித்து ஆவலுடன் காத்திருப்பதாகவும் திரு மார்கள் தெரிவித்தார் இந்தியாவில் பொதுத்தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெற்றது என்று அமெரிக்கா முழுமையாக நம்புகிறது என்றும் அவர் கூறினார் பிரதம் திரு மோடி வெற்றி குறித்து அதிபர் திரு ட்டிரம்பும் துணை அதிபர் திரு மைக் பென்ஸும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அண்மையில் மக்களவைத் தேர்தலில் வெற்றிபெற்ற திரு கார்த்தி சிதம்பரம் நீதிமன்றத்தில் தாம் செலுத்திய பத்து கோடி ருபாயை திருப்பி அளிக்குமாறு விடுத்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக இந்த தொகையை செலுத்த வேண்டுமென்று நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அவர் இநத தொகையை நீதிமன்றத்தில் செலுத்தியிருந்தார் அவருக்கு எதிரான கிரிமினல் குற்ற வழக்கை சிபிஐ யும் அமலாக்கப் பிரிவும் விளாித்து வருகிறது இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் மற்றும் நீதிபதி திரு அளிருத் போஸ் ஆகியோர் மனுவை தள்ளுபடி செய்ததுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி பிர ச்சினை கவனிக்குமாறு அறிவுறுத்தினர் தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வெற்றிபெற்ற அஇஅதிமுகவைச் சேர்ந்த ஒன்பது பேரும் இன்று உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் பேரவைத் தலைவர் அறையில் பேரவைத் தலைவர் திரு தனபால் அவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார்

கஷ்மீரி மக்களை பயங்கரவாத குழுவில் சேர்க்கும் நடவடிக்கை பெருமளவு குறைந்துவிட்டது என்றும் வெளிநாட்டு ஊடுறுவலை தடுக்க தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் கஷ்மீர் பள்ளத்தாக்கின் முக்கிய பயங்கரவாதியான சாஹிர் முஸா கொல்லப்பட்டது பாதுகாப்புப் படைகளுக்குக் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் அவர் கூறினார் முஸா வின் பிரிவில் இணைந்தவர்கள் ஏற்களவே மாநில காவல்துறையால் ஒழிக்கப்பட்டுவிட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் அஸ்ஸாம் மாநிலத்தில் சந்தேகத்திற்குரிய வாக்காளர்கள் பெயரை வெளிநாட்டவருக்கான நடுவர்மன்றம் அனுமதித்திருந்தால் தேசிப குடியுரிமை பதிவேட்டில் சேர்துக் கொள்ளலாம் என்று மாவட்ட அதிகாரிகளுக்கு அஸ்ஸாம் தேசிய குடியுரிமை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது சந்தேகத்திற்கிடமான வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்கவும் போட்டியிடவும் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு சந்தேகத்திற்கிடமானவர்கள் என்று அறிவிக்கப்பட்ட வாக்காளர்கள் வெளிநாட்டவருக்கான நடுவாமன்றம் அளித்த தீர்ப்பை சம்ப்பித்து தங்கள் பெயரை சேர்த்துக் கொள்ளவாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த சம்பவத்தில் பிரதான குற்றவாளியான பப்பு ஜெய்வாஸ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விஷச் சாரய விற்பனையாளர் உட்பட மூன்று பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர்

இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவா்களின் குடும்பத்தினருக்கு தவா இரண்டு வட்சும் ரூபாய் வீதம் நிதி உதவி வழங்க அம்மாநில முதலமைச்சா் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளாா்

அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்பம் மேலும் அதிகரிக்கும் என்றும் அந்த ஸமயம் கூறியுள்ளது

இன்று நடைபெறவுள்ள ஆடவர் இரட்டையர் முதல்குற்று போட்டிகளில் இந்தியாவின் லியாண்டர் பயஸ் திவிஜ் சரண் ஜீவன் நெடுஞ்செழியன் ஆகியோா் தத்தமது இணைகளுடன் விளையாடவுள்ளனா் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாம் சுற்றுக்கு அர்ஜெண்டனாவின் டெல் பொட்ரோ முன்னேறியுள்ளார்